தகனம் செய்யப்பட்டது

ஆலோசனை நடத்தி வருகின்றன

அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

இந்தியா மாலத்தீவு இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் மிராமாரில் இன்று தகனம் செய்யப்பட்டது அவரது இறுதிச் சுடங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்துகொண்டனர் இதனிடையே கோவா மாநில முதலமைச்சர் மறைவையடுத்து அம்மாநிலத்தில் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பணியை ஆளும் பிஜேபி மேற்கொண்டுள்ளது கோவா முதலமைச்சரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருமான மனோகர் பாரிக்கர் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தது பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் கூடிய அமைச்சரவையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது சமானிய மக்களின் முதலமைச்சா் என்று அன்போடு அழைக்கப்பட்ட மூத்த தலைவா ஒருவரை நாடு இழந்து விட்டது என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அவரது எளிமையும் நிர்வாகத் திறனும் என்றும் நினைவில் நிற்கும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது கோவா மாநிலத்தின் நிர்மானப் பணியிலும் ராணுவத்தை நவீன மயமாக்குவதிலும் முன்னாள் படைவீரர்கள் நலனில் அவர் காட்டிப அக்கறையும் மறக்க முடியாதவை என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அவரது மறைவினால் வாடும் குடும்பத்தினருக்கும் கோவா மக்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாகவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவை அடுத்து கோவா அரசியலில் மற்றும் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது

முன்னதாக இன்று காலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பளாஜியில் நடைபெற்றது

மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து அனைத்து சமூக ஊடகங்களிலும் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் தேர்தல் ஆணையத்தின் ஆய்வுக்குப் பிறகே வெளியிடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் இன்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது நாளை இதுதொடர்பாக ஊடக பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்தது கட்சி விளம்பரங்களுக்கு சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடுகள் அரசியல் விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளம்பரங்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஒடிசா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜூ ஜனதாதள் கட்சி போட்டியிடும் ஒன்பது தொகுதிகளுக்கான முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்றும் அத்தமீறி குண்டுவீச்சு தூக்குதலில் ஈடுபட்டதில் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார் மேலும் நான்கு வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் எல்லைக்கோட்டுப் பகுதியில் சிறிய வகை பீரங்கிகளைக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் எல்லையையொட்டிய நிலைகளில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

வீட்டுமனைகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கான வரியை குறைப்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது புதிய வரி விகிதங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை இன்று சந்தித்தார் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஷேக் இம்ரான் அப்துல்லாவையும் வெளியறவுத் துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகீப்பையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் அலுவலக பாஸ்போர்ட் மற்றும் ராஜிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு விசா வழங்குவது தொடர்பான உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்று எரிசக்தி மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கூட்டாக மேற்கொள்வது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் வேட்பு மலுத் தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தொடர்பாள பாதுகாப்பு தேர்தல் நடைமுறைகள் வாக்காளர் சரிபார்ப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

வாக்குப்பதிவு நேரம் இரவு எட்டு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள பாமக இரண்டாவது பட்டியலை வெளியிட்டுள்ளது ப்ரீபெரும்புதூரில் அகுன்படி தலைவர் வைத்திலிங்கம் திண்டுக்கல்லில் பாமகவின் திரு துணைப் பொதுச் செயலாளர் திரு ஜோதி முத்து ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தேமுதிக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் திரு விஜயகாந்த் இன்று வெளியிட்டுள்ளார் விருதுநகரில் திரு ஆர் அழகர்சாமி வடசென்னையில் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் திருச்சியில் டாக்டர் வி இளங்கோவன் கள்ளக்குறிச்சியில் தேமுதிக துணை செயவாளர் திரு எல் கே சுதீஷ் போட்டியிடுகின்றனர் தஞ்சாவூர் தொகுதியில் தமாகா வேட்பாளராக திரு நடராஜன் போட்டியிடுவார் என்று அக்கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் இதளிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிகை சௌந்தரராஜன்வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்றார் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ஏ கே பி சின்ராஜ் நாமக்கல்லில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அறிவித்துள்ளார் திருபரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் வரும் வெள்ளிக் கிழமையன்று தீர்ப்பு வெளியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அஇஅதிமுக வேட்பாளர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று அறிவிப்பு வெளியிட்டது இந்த வழக்கில் நீதிபதி விசாரணை முடிந்து நவம்பர் இறுதி வாரம் தீர்ப்பு அறிவிக்கப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது வழக்கு நிலுவையில் இருப்பதால் திருப்பரங்குமன்றம் அரவக்குறிச்சி ஒட்டபிடாரம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இதில் திருபரங்குன்றம் தேர்தல் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்கமாறு நீதிபதி திரு வேல்முருகனிடம் முறையீடு செய்யப்பட்டது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திருநாவுக்கரசை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு கோவை மாவட்ட தலைமை நீதிபதி திரு நாகராஜன் உத்தரவிட்டுள்ளார் கடந்த நான்கு நாட்கள் திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி காவல் துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள சுபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் மற்றும் திருநாவுக்கரசு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்